பியூஷ் கோயல் உறுதியளித்துள்ளார் பிஜேபியின் நாடுதழுவிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் துவக்கி வைக்கிறார் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் குறித்து அரசியல் கட்சியினருடன் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு சண்முக சுந்தரம் ஆலோசனை நடத்தியுள்ளார்

அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அரசு அர்ப்பணிப்பு உணர்வுடன் அனைத்து கொள்கை சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கணக்கிலெடுத்துக் கொண்டுள்ளது என்று கூறியுள்ளார் பொருளாதார ஆய்வறிக்கையின் கணிப்புகள் அரசின் கொள்கைகள் ஆகியவற்றுக்கிடையே ஒருங்கிணைப்பு காணப்படுவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் அரசு மானியங்கள் குறையும்போது பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்று குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன் மக்கள் தாங்களாகவே முன்வந்து விட்டுக் கொடுத்த மானியங்களை அவசியம் தேவைப்படுபவர்களுக்கு மாற்ற முடிந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் உலக அளவில் வர்த்தக சூழல் நிலையில்லாமல் இருப்பதால் இந்தியாவில் உற்பத்தி தொழில்கள் அவற்றுடன் போட்டியிட இயலவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் தங்களது பொருட்களை விற்பனை செய்யும் வாய்ப்பு அளிக்கப்படாவிட்டால் அந்த தொழிற்சாலைகள் நீடித்திருக்க முடியாது என்று நிதியமைச்சர் தெரிவித்தார் ரயில்வே துறையை வர்த்தகமயமாக்கும் முயற்சியில் அரசின் சொத்துக்கள் தனியாருக்கு விற்கப்பட மாட்டாது என்றும் இதனால் வேலையிழப்புகள் ஏற்படாது என்றும் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் ரயில்வே துறையில் பணியாற்றுவோரின் வேலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறியுள்ளார் ரயில்வேயின் உற்பத்தி தொழிற்சாலைகள் பயணிகள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள ஏதுவாக நவீனவகை ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் வகையில் மேம்படுத்தப்படவுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் பெட்டிகளை தயாரிப்பதில் அதிக முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமள் தமது பட்ஜெட் உரையில் அனைத்து ரயில் பாதைகளும் மின்மயமாக்கப்படும் என்று அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பிஜேபியின் நாடுதழுவிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் துவக்கி வைக்கிறார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தின் மூலம் மேலும் பல்வேறு தரப்பு மக்கள் பிஜேபி குடும்பத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளான இன்று பிஜேபியின் உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பமாகிறது என்றும் இந்த இயக்கத்தில் காசியிலிருந்து தாம் இணைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சொந்த தொகுதியான வாரணாசியில் கட்சியின் தொண்டர்களிடையே அவர் தமக உரையாற்றுவார் மரம் நடுதல் இயக்கத்தையும் பிரதமர் தொடங்கி வைப்பார் கடந்த தேர்தலில் வெற்றிபெற்ற பின்னர் வாரணாசிக்கு பிரதமர் செல்வது இது இரண்டாவது முறையாகும் குஜராத்தில் நடைபெற்ற மாநிலங்களவைத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்களான வெளியுறவு அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் திரு ஜுகல் தாக்கர் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திருமதி ஸ்மிரிதி இரானி ஆகியோர் மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்றதால் காலியான இரண்டு இடங்களுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது இதில் பிஜேபி காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர்

சிபிஐ கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்த திரு

நாகேஷ்வர ராவின் பதவிக்காலம் குறைக்கப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தீயணைப்பு குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்க்காவல் படையின் தலைமை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் நியமனக் குழு இந்த பணிமாறுதல் உத்தரவை பிறப்பித்துள்ளது வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் குறித்து அரசியல் கட்சியினருடன் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான் திரு சண்முக சுந்தரம் ஆலோசனை நடத்தியுள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் தேர்தலில் அரசியல் கட்சியினர் சாதி மதம் மொழி ஏற்பாடுகளை தூண்டுகிற வகையிலோ பதற்ற நிலையை உருவாக்குகிற வகையிலோ எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக் கூடாது என்று கேட்டுக் கொன்டார் வாக்காளர்களுக்கு பணம் அளித்தல் அவர்களை மிரட்டுதல் போன்றவை குற்றங்களாக கருதப்படும் என அவர் கூறினார் தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு ஏற்றவகையில் அனைத்துக் கட்சியினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார்

மத்திய அரசு பிறப்பித்துள்ள ஆதார் அவசர சுட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசு தனித்துவ அடையாள ஆணையம் ஆகியவற்றுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசின் ஆதார் அவசர சட்டம் கடந்த மார்ச் மாதம் அரசிதழில் வெளியிடப்பட்டது இதை எதிர்த்து ஓய்வு பெற்ற ரானுவ அதிகாரி மற்றும் சமூக ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தில்தாக்கல் செய்த மனுவில் அரசியலமைப்பு மக்களுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அவசரச் சட்டம் உள்ளது என்று கூறியிருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்

கவாய் ஆகியோரைக் கொண்ட அர்வு இந்த மனுவுக்கு மத்திய அரசு தனித்துவ ஆணையம் ஆகியவை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது

லிபியாவில் நடைபெறும் உள்நாட்டுப் போரால் உயிரிழப்பு ஆயிரத்தை தாண்டியிருக்கும் நிலையில் அங்கு சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளுமாறு ஐநா பாதுகாப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பயிற்சி முடித்த காவலர்களை பணிக்கு அனுப்பும் நிகழ்ச்சிகள் அந்தந்த மாவட்டங்களில் நேற்று நடைபெற்றன நாமக்கல் மாவட்டத்தில் குடிமராமத்துப் பணிகள் குறித்த விளக்கக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது இந்திய ஒலிபரப்பு பொறியியல் சங்கத்தின் தஞ்சாவூர் கிளை சார்பில் பொருட்களில் இணையம் என்ற கருத்தரங்கு கும்பகோணத்தில் நேற்று நடைபெற்றது

இருப்பினும் ஏற்கனவே கனித்தபடி பாகிஸ்தான் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியாமல் வெளியேறியுள்ளது

இதனால் பாகிஸ்தான் லீக் ஆட்டங்களுடன் வெளியேற வேண்டியதாயிற்று உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி இரண்டு வீக் ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன

மான்செஸ்டரில் நடைபெறும் இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதுகின்றன ஏற்கனவே ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாந்து நியூஸிலாந்து ஆகிய நான்கு அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிட்ட நிலையில் இன்றைய ஆட்டங்கள் வெறும் சம்பிரதாயமானதாகவே இருக்கும்